நேற்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக அரசை கவிழ்க்கமுடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார்

மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ள சுட்ட ஆணையம் அதற்கான மூன்று வழிமுறைகளை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது தற்போதைய சுட்ட விதிகளின்படி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமில்லை என்றும் சட்ட ஆணையம் தமது வரைவு அறிக்கையில் கூறியுள்ளது

ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது செலவினங்களை குறை வகை செய்யும் என்று அந்த வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சட்ட ஆணையம் கூறியுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பான அனைத்துக்கட்சி கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அழைப்பு விடுத்துள்ள இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுவதையொட்டி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உயர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து காங்கிரஸ் கூறும் குற்றச்சாட்டுக்களை பிஜேபி நிராகரித்துள்ளது

நக்ஸலைட் நடவடிக்கைகளும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ரபேல் போர் விமான கொள்முதல் குறித்து காங்கிரஸ் வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டுகளும் தவறானவை என திரு சம்பித் பத்ரா கூறினார் முன்னதாக இந்த கொள்முதல் குறித்து நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழில் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க உத்தரவிடமுடியாது என உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது மாணவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக உள்ளது என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் நீட் தேர்வில் சி பி எஸ் ஈ தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகளை செய்து வருவதாக குறைகூறினார் இதன்காரணமாக சி பி எஸ் ஈ தலைவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தை வலியுறுத்தி உள்ளார் மின்னு தேசிய வேளாண்மை சந்தை திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

அரசுமுறை பயணமாக நோபாளம் சென்றுள்ள அவர் நேற்று காட்மாண்டுவில் பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் தொடக்க உரையாற்றினார் பயங்கரவாதம் போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றை தடுப்பதற்கு இந்த அமைப்பு நாடுகளுக்கிடையே வலுவான சட்ட அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின்கீழ் பத்து கோடி ஏழை குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் உலகில் அரசு சார்பில் செய்படுத்தப்படும் மிகப்பெரிய அளவிலான காப்பீட்டு திட்டம் இது என்று குறிப்பிட்டார் சுகாதாரத்துறை தொடர்பான கொள்கைகளின் செயலாக்கத்தை மேம்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட துறையினருடன் ஆலோசனை நடத்தப்படும் என்று அவர் கூறினார் இதற்கு வகை செய்யும் அமைப்பு விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ள மாணவர்களை நல்வழிபடுத்துவது ஆசியர்களின் கையில்தான் உள்ளது என சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார் வேலூரில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாமில் நேற்று கலந்துகொண்டு அவர் பேசினார் மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவதில் தலைமை ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பழனிசாமி தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீரில் காவல்துறையை சேர்ந்தவர்களின் உறவினர்கள் ஐந்து பேரை தீவிரவாதிகள் கடத்தி சென்றுள்ளனர்

பூண்டி மாதா தேவாலய ஆண்டுத் திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது

ஆடவர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவிடம் தோல்வியடைந்தது டேபிள் டென்னிஸ் போட்டியில் மணிக்கா பத்ரா சரத் கமல் சத்தியன் ஞானசேகரன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர் இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது ஸ்குவாஷ் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஹாங்காங்கையும் மகளிர் பிரிவில் மலேசியாவையும் எதிர்கொள்கிறது